போக்குவரத்து கழகத்திற்கும் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது

மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது

மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

வென்றுள்ளார்

அவை கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டனர் பலத்த அமளிக்கிடையே பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த் குமார் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ள நிலையில் அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்ற காங்கிரஸ் கோரிக்கை தேவையற்றது என்றார் அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் காங்கிரஸ் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே தாங்கள் கொண்டுவந்துள்ள நப்பிக்கையில்வா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளுமாறு அவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜனிடம் கேட்டுக்கொண்டார்

மாநிலங்களவையில் இன்று பதவிக்காலம் நிறைவு பெற்ற உறுப்பினர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி முடிந்த உடன் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது வழிஅனுப்பும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வங்கி முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி வலியுறுத்தினர் அந்த கட்சியைச் சேர்ந்த திரு நவநீதகிருஷ்ணன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் மத்திய அரசு அதனை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம்சாட்டினார் சுட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் அஇஅதிமுக உறப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழகத்தில் உள்ள கட்சிகள் வலியுறுத்துவதாகவும் அவர் அவையில் குறிப்பிட்டார் அவர் தெரிவித்த சில கருத்துக்களை மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு குரியன் அவை குறிப்பில் இருந்து நீக்கினார்

பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொண்ட பின் இன்று காலை சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் இதை தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் கலந்தகொண்ட கற்றுக்குழல் துறை அமைச்சர் திரு கருப்பணன் ஸ்டெர்வைட் ஆலை விரிவாக்கம் தொடர்பான பிரச்சினையை தமிழக அரசு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார்

சிவகாசி அரசு கலைக் கல்லூரியில் இன்று மரம் நடும் விழாவை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மரம் வளர்ப்பதால் ஏற்படும் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார்

பொது மக்களின் போக்குவரத்து தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையிலும் சுற்றுப்புற சூழலை காக்கும் வகையில் காற்று மாசுப்பாட்டினை வெகுவாக குறைக்கும் நோக்கிலும் மின்சார பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து சம்பள கணக்கு அலுவலகங்கள் மாவட்ட கருவூலங்கள் மற்றும் சார் நிலை கருவூலகங்களுக்கு வரும் சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பு கெரிவிக்கிறது மகாவீர் ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் சமண சமய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் அகிம்சை வாய்மை பற்றற்ற நிலை அறநெறி பிறழாமை போன்ற மகாவீரரின் போதனைகளை பின்பற்றி மகிழ்வோடு வாழ வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு விடுத்துள்ள அறிக்கையில் அமைதியும் பொறுமையுமே மளிதனை மேம்படுத்தும் என்ற மகாவீரரின் போதனையை ஏற்போம் என்று கூறியுள்ளார் புதிய ஒட்டுநர் உரிமம் பழகுனர் உரிமம் முகவரி மாற்றம் உரிமம் புதுபித்தல் போன்றவற்றுக்கு ஒரே படிவத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார் வரும் ஒன்றாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வருவதாகவும் மோட்டார் வாகன சட்டத்திருத்தத்தின்படி முகவரி மற்றும் வயது சான்றாக ஆதார் அட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பயிர் காப்பீடு மண் வள அட்டை உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் பிஜேபிக்கு மாற்றுக்கருத்து இல்லை என கூறிய அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த போது காவிரி பிரச்சினையை தீர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் மத்திய அரசின் திட்டங்களை குறை சொல்லும் நோக்கிலேயே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் அவர்கள் தங்களது போக்கை மாற்றிக்கொண்டு தமிழகம் வளர மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைஞக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சில கட்சிகள் அரசியல் லாபத்திற்காக மாணவர்களை தூண்டி விடுவதை தாம் கண்டிப்பதாகவும் அவர்களின் எதிர்காலத்தை வீணடிக்கக்கூடாது என்று திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார் திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அஇஅதிமுக அணியினருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தில்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இன்று உச்சநீதிமன்றம் நிறுத்திவைத்தது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதி திரு கன்வில்கர் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அஇஅதிமுகவின் இரு அணிகளுக்கும் இடையே உள்ள பிரச்சினையை தீர்க்க இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வை அமைக்குமாறு தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது ஏப்ரல் மாத இறுதிக்குள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறும் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் கூறியுள்ளது கூட்டுறவு சங்கத் தேர்தலை நேர்மையகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையரும் தமிழ்நாடு காவல் துறையும் ஒருங்கிணைந்து இத்தேர்தல் நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் கூட்டுறவு சங்கத் தேர்தல் நடைபெறும் பல இடங்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் செல்வதில்லை என்றும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை வானொலி நிலையத்தின் நேயர் கருத்தாய்வு பிரிவின் துணை இயக்குநர் திரு செல்வா பீட்டர் சுந்தர்ராஜ் இன்று ஒய்வு பெற்றார் திருச்சி அஙமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றியுள்ள அவர் தமது ஆய்வுப் பணிகளுக்காக ஆறு முறை ஆகாஷ் வாணி விருது பெற்றுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சிட்னியில் நடைபெற்று வரும் இளையோர் உலகக் கோப்பை தப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மஸ்கான் பன்வாலா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்